தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இந்த உச்சிமாநாட்டின் முதலாவது கூட்டத்தில் பிரதமர் இன்று மாலை உரையாற்ற உள்ளார்

விழிப்புடன் செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் திரு ரஜினிகாந்த் மிஸ்ரா கூறியுள்ளார்

மத்திய அரசின் உதவிகள் நிச்சுயமாக கிடைக்கும் என்று பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சி குறித்து ஒருமித்த முடிவு எடுப்பதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் மாநாட்டின் முதல் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுவார் என்று வெளியுறவு செயலர் திரு விஜய் கோக்லே தெரிவித்துள்ளார் மக்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் இந்த மாநாட்டில் எண்ணெய் விலை உயர்வாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாலும் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள திறன் வளா்ப்பு ஏழைகளுக்கு கடன் வழங்கம் முத்ரா திட்டம் டிஜிட்டல் இந்தியா ஜி எஸ் டி ஆகிய அம்சங்கள் குறித்தும் பிரதமா உரையாற்றுவாா என்று அவா கூறினார் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பியுனஸ் அயர்ஸ் வந்த பிரதமர் திரு நரேந்திரமோடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் உலக பொருளாதாரம் நீடித்த வளர்ச்சி ஆகியவையே இந்த உச்சிமாநாட்டின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்றார் முன்னதாக பியுனஸ் அயர்ஸ் நகரில் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபிய இளவரசர் திரு முகமது பின் சல்மானை சந்தித்துப் பேசினார் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்டு பெட்ரோலியம் உணவுப்பாதுகாப்பு நிதி தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் ஆலோசனை நடத்தினர் ஐ நா பொதுச்செயலர் திரு அண்டோனியா குட்ரஸையும் பிரதமர் சந்தித்துப் பேசினார் பருவநிலை மாற்றம் தொடர்பாகவும் அதை எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்தனர்

வாகா எல்லையை போன்று கர்தார்பூரிலும் எல்லைப் பாதுகாப்பு படை வீரர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அதன் தலைமை இயக்குனர் திரு ரஜினிகாந்த் மிஸ்ரா கூறியுள்ளார்

மேலும் பாகிஸ்தானின் தப்பாக்கி குட்டிற்கு நம்முடைய படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவுக்கு எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவதற்கான அவசியம் இல்லை என்றாலும் நமது எல்லைப் பகுதியில் ஊடுருவலை தடுக்க தக்க பதிவடி கொடுக்கப்படும் என கூறினார்

நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு தொடர்பாக நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் உலக தரத்திலான மருத்துவ சேவை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றார் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யும் முன்னோடி திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையுயம் அவர் சுட்டிக்காட்டினார் நித்தி ஆயோக்கின் தலைவர் திரு அமிதாப் காந்த் மின்னணு மருத்துவ சேவை கட்டமைப்பு மூலம் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து எடுத்து கூறினார் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவைகளை வழங்க இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய மத்திய ககாதாரத்துறை செயலர் திருமதி ப்ரீத்தி குதன் க்காதார கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைப்பை உறுதி செய்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார்

இக்கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான அதிகாரிகள் குழு அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சயீத் தலைமையிலான குழுவுடன் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் கலாச்சாரம் சமயம் மற்றும் பொருளாதார தொடர்புகளும் மேம்பட்டு வருகின்றன இந்தியாவிலிருந்து கச்சா எண்ணொய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக ஐக்கிய அரபு எமிரேட் திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் அபுதாபி ஷேக் முஹமது பின் சயீத்தையும் சந்தித்து பேச உள்ளார்

அபுதாபியில் உள்ள இந்திய சமுதாயத்தினரையும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேச உள்ளார் என வெளியுறவுத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கஜோரி சுப்பா கத்துவா பூஞ்ச் ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

கேள்வி நேரம் தொடங்கியதும் ஐக்கிய ஐனநாயக முன்னணி உறுப்பினர்கள் சபாநாயகரின் இருக்கைக்கு முன் வந்து கோஷங்களை எழுப்பினர்

இதனால் அவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது இயல்புநிலை திரும்பாததால் அவை தலைவர் கேரள சட்டப்பேரவையை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார் முதலமைச்சின் விரிவான மருத்துவக் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

கஜ புயலால் வீடுகளை இழந்த வறுமைக் கோட்டிற்கு கீழ உள்ள மக்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதித் திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித் தரப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புயல் பாதித்த மாவட்டங்களை இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்த அவர் வறுமைக் கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் இந்த திட்டத்தின்கீழ் வீடு கட்டிக் கொடுப்பது குறித்து பிரதமருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார் நாட்டிற்கே நெற்களஞ்சியமாக உள்ள இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எல்லா உதவிகளும் கிடைக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மக்களிடம் உறுதியளித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகள் மற்றும் சேதமடைந்த பிற பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளிடம் அவர் குறைகளை கேட்டு ஆலோசனை வழங்கினார் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணாவை மக்களிடம் ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் எச் ஐ வி எய்ட்ஸ் தொற்று இல்லாத நிலையை உருவாக்கிட உறுதியேற்போம் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலக எய்ட்ஸ் தினம் நாளை கடைப்பிடிக்கப்படுவதை பொட்டி இன்று வெளியிட்ட செய்தியில் இதனைக் குறிப்பிட்டுள்ள அவர் ஹெச் ஐ வி எயிட்ஸ் தொற்று உள்ளவர்களை மனித நேயத்துடன் அணுகி அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர உதவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஹெச்ஐவி பரிசோதனை சிகிச்சை மற்றும் ஹெச் ஐ வி தடுப்பு பற்றி உங்கள் நிலையை அறியவும் என்பது இந்த ஆண்டின் உலக எயிட்ஸ் தின மையக் கருத்தாக உள்ளது மிக உயரமான கட்டிடங்களை வடிவமைக்கும் போது தீவிபத்தை தவிர்ப்பதற்கு புகை உணர்கருவிகள் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் தானியங்கி நீர் தெளிப்பான்கள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்